குடிமக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதை உறுதி செய்வதே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் நோக்கம் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தெரிவித்துள்ளார்

சதவிகிதமாக அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

பிரீமியர் பேட்மிட்டன் லீக் போட்டிகள் மும்பையில் இன்று தொடங்குகின்றன

தெலுங்கானா மாநிலம் கரீம் நகரில் மரபியல் ரீதியான ரத்த குறைபாடு சிறப்பு ஆராய்ச்சி மையத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் ரத்தசோகை ரத்தப் புற்றநோய் ரத்தம் உறையாமை உள்ளிட்டவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என கூறினார் இவற்றை முற்றிலும் குணப்படுத்த மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பிராத்திமா மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மிகச்சிறந்த மருத்துவ மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களையும் குடியரசுத்தலைவா வழங்கினார்

நரேந்திரமோடி காவல்துறை தலைவர்கள் மற்றும் டையர் அதிகாரிகளுடன் இரண்டாவது நாளாக இன்று குஜராத்தில் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இணையப் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மையத்திற்கான வலைதளத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார் மேலும் சிறப்பாக பணியாற்றிய காவல் துறையினருக்கு குடியரசுத்தலைவரின் காவல் பதக்கங்களை வழங்கும் பிரதமர் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார்

பல்வேறு பொருட்களின் மீதான வரிகளை குறைப்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் வருவாய் நிலை ஏற்றுமதியாளர்கள் செலுத்திய வரியை திரும்பப் பெறுவதற்கான விதிகளை எளிமைப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும்

நட்டா தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதை தெரிவித்த அவர் இதற்கான விதிமுறைகளை நித்தி ஆயோக் தயாரித்து வருவதாக குறிப்பிட்டார் மருத்துவமனைகளின் சேவை தரத்தை உயர்த்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் மருத்துவமனைகளுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை வளர்ப்பதற்கு இது வழிவகை செய்யும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இயற்பியல் முதல் மின்தொடர்பு பொறியியல் வரை பல்வேறு துறைகளில் இவரது ஆராய்ச்சிகள் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது

தேசிய கணித நாளையொட்டி பிரதமர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகையே இன்றளவும் வியக்க வைக்கும் கணித மேதைக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது

பன்வாரிலால் புரோஹித்தின் உரைக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணாக்கரின் எதிர்கால நலனைக் கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் தனியார் பள்ளிகளில் விடுமுறை தினங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது குறித்து பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி பரிசீலனை செய்யப்படும் என்றார் ஆசிரியர் தகுதித்தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டுமே பணி வழங்கப்படும் என்று கூறிய அவர் தற்காலிக ஆசிரியர்கள் பணிநீட்டிப்பு செய்யப்பட மாட்டார்கள் என்றும் தெளிவுபடுத்தினார் கோபிச்செட்டிப்பாளையம் கீரிப்பள்ளம் ஒடையில் தூர்வாரப்பட்ட மண்ணை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் முன்னதாக பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியை தொடங்கி வைத்த அவர் இதில் பங்கேற்ற மாணாக்கருக்கு நன்றி தெரிவித்தார்

தரமான சாலைகள் பூங்காக்கள் அடிப்படை வசதிகள் என அனைத்து கிராமப் பகுதிகளும் வளர்ச்சிப் பெற்று வருவதாக கூறினார்

இதன் ஒருபகுதியாக பிளாஸ்டிக் விழிப்புணர்வு மனிதசங்கிலி மற்றும் ஜோதி ஓட்டத்தை மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு நெல்லை பாளையங்கோட்டை வ

மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார் மாநில அமைச்சர் திருமதி

வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு மண்டல கூட்டங்கள் கற்றுச்சூழல் துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது திருச்சி மண்டலத்தில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் மாசில்லா தமிழகம் கூட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று நெல்லை மண்டலத்தில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறுகிறது

ராஜு தெரிவித்துள்ளார்

மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என்

தமிழகம் கேரளம் ஒடிசா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களையும் சோ்ந்த நூற்றுக்கணக்கான நடனக்கலைஞர்களின் பரதநாட்டியம் கதக் குச்சுப்புடி ஒடிசி உள்ளிட்ட நடனங்கள் இதில் இடம்பெறும்

தேங்கியுள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வுகாணும் வகையில் மேலும் நீதிமன்றம் இன்னும் ஒரு மாதத்திற்குள் அமைக்கப்படும் என்றார்

ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் அறிவித்த பின்னர் பாமக வின் தேர்தல் கூட்டணி முடிவு செய்யப்படும் என்றார் உயர்மின் அழுத்த கோபுரம் அமைக்க விவசாயிகளின் போராட்டத்திற்கு பாமக முழு ஆதரவு வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார்

பின்னா் இளம் வீரர்களுக்கு சத்தியப்பிரமாணத்தையும் அவர் செய்கி வைத்தார்